பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அனைத்து திசைகளிலும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் அனைத்து குடிமக்களுக்கும் மருததுவ சேவை வழங்கும் நோக்குடன் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஏதுவாக சட்டத்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் சர்வதேச அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் சர்வதேச அளவில் புதப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளதாகத் தெரிவித்தார்

கடந்த ஆறு ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் தெரிவித்தார் அனைத்துத் துறைகளிலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரித்து பொருளாதார ரீதியிலும் பயனடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

அடுத்த பத்தாண்டுகளில் புதப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் அதிக வளர்ச்சி இருக்கும் என்பதால் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறை வளர்ச்சியில் தொழில்துறையினரும் முதலீட்டாளர்களும் பங்கு கொள்ள வேண்டுமென்று அவர் அழைப்பு விடுத்தார்

அகில இந்திய வானொலியில் அனைத்து அலைவரிசைகள் ஏஐஆர் நியூஸ் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் இணையதளம் மூலமாகவும் நியூஸ் ஆள் ஏர் கைபேசி செயலி மூலமாகவும் இந்நிகழ்ச்சியய கேட்கலாம் இந்திய வானொலி தார்தர்ஷன் செய்திப்பிரிவு மற்றும் பிரதமர் அகில அலுவலக இணையதளங்களிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகவுள்ளது பிரதமர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்ளை வானொலி நிலையம் ஒலிபரப்பவுள்ளது இரவு எட்டு மணிக்கும் இது மறு ஒலிபரப்பாகும் பிரதமர் உரையின் தமிழாக்கத்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பொது மக்கள் பிரதமருடன் பகிர்ந்துகொள்ள விரும்பும் கருத்துக்களை நமோ செயலி மூலமாகவும் மைகவ் என்ற இணையதளத்திலும் பதிவு செய்யலாம்

அனைத்து திசைகளிலும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் நாட்டின் எல்லைப்பகுதிகளைப் பாதுகாக்கத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் தேவைப்பட்டால் எல்லை தாண்டியும் தீவிரவாதத்தை அழிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் எல்லைப் பகுதியில் எத்தகைய அந்நிய சக்திகளையும் எதிர்கொள்ள ரானுவத்தினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் விட்டுக் கொடுக்காது என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார்

தேசிய சுகாதார ஆணையத்தில் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியத் திட்டம் மற்றும் தேசிய டிஜிட்டல் ககாதார இயக்கம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார்

நாடு முழுவதும் தகவல்களை சேகரித்து அனைவருக்கும் உரிய மருத்துவ சேவை கிடைக்க தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் வாயிவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் பொது மக்களுக்கு எளிதில் மருத்துவ சிகிச்சை வழங்க ஏதுவாக மருத்துவத் தகவல்கள் இணைய வழியில் சேமிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் மூன்று நாடுகள் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் இன்று செஷல்ஸ் செல்கிறார்

இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆவோசனை நடத்தப்பட உள்ளது முன்னதாக நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இந்திய சமூகத்தினரிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் உரையாற்றினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்திய சமூகத்தினருக்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார்

எந்த உதவி தேவைப்பட்டாலும் இந்தியத் தூதரகத்தை தொடர்பு கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தினார் விவசாயிகளின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஏதுவாக சட்டத்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் குறித்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் வேளாண் சுட்டத்திருத்தங்களை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்த வேண்டாம் என அமைச்சர் கோரிக்கை விடுத்தார்

நகை மற்றும் நகைக் கற்கள் குறித்த மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ரஷ்யா சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் இந்திய வணிகர்கள் வர்த்தகம் செய்து வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் சர்வதேச அளவில் நகை மற்றும் நகைக் கற்கள் ஏற்றுமதியில் இந்தியா முக்கிய பங்களிப்பாளராக திகழ்வதாக அவர் கூறினார்

ஜம்மு கஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இந்திய ரானுவத்திற்கு எதிராக தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் பொது மக்கள் அதிகம் கூடியிருந்த அபன்ஷா கவுக் பகுதியில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவத்தினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் தீவிரவாதிகளுக்கு எதிராக ரானுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தாமல் பொது மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது தீவிரவாதிகளின் இந்தத் தாக்குதலில் இரண்டு ரானுவ வீரர்கள் காயமடைந்ததாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் வீர மரணம் அடைந்ததாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரண்டுநாள் கற்றட்பயணமாக இன்று இலங்கைத் தலைநகர் கொழும்பு செல்கிறார் அந்நாட்டில் இந்தியா இலங்கை மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு இடையே நடைபெறும் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் இந்தியப் பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது இந்தியா நேபாள் இடையேயான ஒத்துழைப்பு திருப்தியளிப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி பித்ப தேவி பண்டாரியை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தினார்

நிவர் புயல் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்றுமுன்தினம் இரவு புதுச்சேரியில் அதிதீவிரப் புயலாக கரையைக் கடந்த இந்தப்பயல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழகத்தின் நிலப்பகுதியில் தற்போது மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உரு மாறும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதவாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது